எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய தூய்மை மையம் ராஷ்ட்ரிய ஸ்வச்சதா கேந்திரா வை புதுதில்லியில் இன்றுமாலை திறந்து வைக்கிறார்

கபிணி கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து ஒரு லட்சம் கனஅடிக்கும் அதிகமான தண்ணீர் காவிரியில் திறந்து விடப்பட்டுள்ளதையடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடா்ந்து அதிகரித்து வருகிறது

எடப்பாடி கே

சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் குடிமராமத்து திட்டத்தின்கீழ் அனைத்து கால்வாய்களும் சீரமைக்கப்பட்டு நீா மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்

சேலம் மாநகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறிய அவர் பவானி முதல் மேட்டூர் வழியாக தொப்பூர் வரை சாலைகள் அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார்

முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் திட்டத்தின்கீழ் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்படுவதாக கூறிய அவர் குறிப்பாக முதியோர் உதவித் தொகை புதிய பட்டா மற்றும் பட்டா மாறுதல்கள் கோரும் மனுக்களுக்கு உடனடி தீர்வு எட்டப்படுவதாக தெரிவித்தார்

அடப்பன்வயல் கூட்டுறவு அங்காடியில் விலையில்லா முகக்கவசங்களை அமைச்சர் பயனாளிகளுக்கு வழங்கினார்

செங்கோட்டையன் இன்று நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கப்படும் என்றார்

இதனிடையே அமைச்சர் திரு

இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் பிஜேபி மாநிலத்தலைவர் திரு முருகன் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கறுப்பு பெட்டி மற்றும் குரல் பதிவு கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விமான போக்குவரத்து துறையின் உயர் அதிகாரிகள் குழு விபத்து குறித்த விசாரணையை தொடங்கியுள்ளன

இச்சம்பவத்திற்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி தேசிய தூய்மை மையம் ராஷ்ட்ரிய ஸ்வச்சதா கேந்திரா வை புதுதில்லியில் இன்றுமாலை திறந்து வைக்கிறார்

புதுதில்லியில் காணொலி மூலம் நடைபெற்ற தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஊரகப் பகுதிகளில் கல்வி சுகாதாரம் ஊட்டச்சத்து உள்ளிட்ட துறைகளில் முழுமையான வளர்ச்சி எட்டப்படுவதன் மூலமே நாட்டின் முன்னேற்றம் சாத்தியம் என்றார்

நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டு துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் இளையோ்களின் ஆளுமையை மேலும் அதிகரிக்க இந்த ஸ்டார்ட் அப் இண்டியா டிஜிட்டல் இண்டியா திறன் இந்தியா இந்தியாவில் தயாரிப்போம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார்

செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கத்துடன் ஆகஸ்டு புரட்சியாகவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு தாம் அஞ்சலி செலுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ்ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை நாளை இரவு வரை கடல் அலைகள் நான்கரை மீட்டர் உயரம் வரை எழும்பக் கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது